இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்

தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர்

ரிசர்வ் வங்கியிடமிருந்து கூடுதல் நிதி ஏதும் பெற வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு இல்லையென நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது

நாட்டிலுள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட கீரனூர் பகுதியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான மத்தியக் குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளைக் கேட்டறிந்த மத்தியக் குழுவினர் திருமலைராயசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டியில் அதிநவீள எந்திரம் மூலம் மின்சாரக் கம்பங்கள் நடும் பணியையும் பார்வையிட்டளர் தொடர்ந்து புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் புயலால் சேதமடைந்த வீடுகளையும் மத்தியக் குழுவினர் ஆய்வு செய்தனர் மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை மாநில அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர் மத்தியக் குழுவினர் இன்றும் நாளையும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய உள்ளனர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் அமைச்சர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு சீரமைப்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளனர் நாகை மாவட்டத்திற்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த நிவாரணப் பொருட்களை பிரித்து அனுப்பும் பணியை மாநில அமைச்சர்கள் திரு ஓ எஸ் மணியன் திரு ஆர் பி உதயகுமார் திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் பார்வையிட்டனர் வேதாரண்யம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ள மக்களின் குறைகளைக் கேட்டறிந்த அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் அவர்களுக்கு தாமதமின்றி உணவு வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேத்தாக்குடி ஊராட்சியில் உள்ள நிவாரண முகாமில் தங்கியுள்ள மக்களை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் வேட்டி சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் நாகப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துப்புரவுப் பணிகளை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி ஆய்வு செய்து பணிகளை தரிதப்படுத்தினார்

தலைஞாயிறு பேரூராட்சிப் பகுதியில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை அமைச்சர் திரு எம் சி சம்பத் மற்றும் அரசு முதன்மைச் செயலாளர் திரு ககன்தீப்சிய் பேடி ஆகியோர் படகில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயாயிரம் குடும்பங்களுக்கு வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்டமாக இருபது லட்சும் ரூபாய் மதிப்பிவான அரிசி உள்ளிட்ட நிவாரண பொருட்களை அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் அனுப்பி வைத்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் விவசாயிகளின் துயர் துடைக்க மத்திய அரசு ஆவன செய்யும் என பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களை பார்வையிட்ட அவர் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்களுக்கு சிகிச்சையும் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி தமிழிசை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடன் பேசி மருந்து பொருட்கள் தட்டுப்பாடின்றி தேவையான அளவுக்கு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கனமழை காரணமாக தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணிகளை மாநில அமைச்சர் திரு எம் மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளையும் கேட்டறிந்த அமைச்சர் இப்பகுதி மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியிருப்பதாகக் கூறினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்குப் பருவமழையால் தேங்கிய மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டு கரங்கப் பாதைகள் அளைத்தும் வழக்கம்போல் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இதனிடையே கனமழை காரணமாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியை அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியுடன் இணைக்கும் வெள்ளாற்று தரைப்பாலம் உடைந்துள்ளதால் இருபது கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் இந்த மேலடுக்கு கழற்சியால் தென் தமிழகத்திலும் மிதமான மழை பெய்யக் கூடும் என ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

அரசின் நிதிப் பற்றாக்குறையை ஈடுகட்ட ரிசர்வ் வங்கியிடமிருந்து கூடுதல் நிதி எதுவும் பெறப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் ரிசர்வ் வங்கியின் புதிய முதலீட்டு விதிமுறைகள் காரணமாக சேரும் கூடுதல் நிதி வருங்கால அரசால் வறுமை ஒழிப்புத் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றார் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கூடுதல் நிதி பெற வேண்டிய தேவை ஏதும் அரசுக்கு இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தாளின் கர்தார்பூர் பகுதியில் உள்ள சீக்கிய குருத்வாராவுக்கு செல்லும் இந்திய யாத்ரீகர்களின் வசதிக்காக குர்தாஸ்பூர் அருகே இந்திய எல்லைக்குள் அமைக்கப்பட உள்ள நெடும் பாதைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த விழாவில் பங்கேற்கும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரீந்தர்சிங் அம்மாநில அமைச்சர் திரு நவ்ஜோத்சிங் சித்து ஆகியோருக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது ஆளால் இந்த நிகழ்ச்சியில் தம்மால் பங்கேற்க இயலாது என்று கூறியுள்ள திருமதி சுஷ்மா இந்திய அரசின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப்சிங் பூரி ஆகியோர் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் கன்னட திரைப்பட நடிகரும் மத்திய மாநில முன்னாள் அமைச்சருமான அம்பரீஷ் உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் நேற்றிரவு காலமானார்

தமிழில் ப்ரியா திரைப்படத்திலும் அவர் நடித்துள்ளார் அம்பரீஷ் மறைவுக்கு கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் சித்தராமைய்யா நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரம் மற்றும் துப்பாக்கிச்சூடு குறித்த ஆறாவது கட்ட விசாரணை அடுத்த மாதம் மூன்றாவது வாரம் நடைபெறும் என விசாரணை ஆணையத்தின் தலைவர் திருமதி அருணா ஜெகதீசன் கூறியுள்ளார்

மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா ஷாஹித் இந்தியாவில் நான்குநாள் அரசமுறைப் பயணமாக நேற்று மாலை புதுதில்லி வந்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித்தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி யுடன் நடத்திய பேச்சு வார்த்தைகளைத் தொடர்ந்து இந்தியா சீனா எல்லையில் அமைதியைக் கடைப்பிடிக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான வடிவமைப்பை ஊக்கப்படுத்தம் விதமாக அறிவுசார் சொத்தரிமைக்கான புதிய திட்டம் ஒன்று அடுத்த வாரம் தொடங்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு செயலாளர் திரு அஜய்குமார் தெரிவித்துள்ளார் ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் தம்மீதான சிபிஐயின் குற்றச்சாட்டுகள் தவறானவை அடிப்படை ஆதாரமற்றவை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார்

இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் பட்டப்படிப்பு முடித்து வெளியேறும் பெண்கள் நாட்டுக்காக சேவை செய்ய முன்வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி விமலா கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தத் தொடரில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது

ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாக்கர் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார்